என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

தடுப்பூசி வந்தவுடன் அதை மக்களுக்கு அளிப்பதற்கான வழிமுறைகளும் ஆராயப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார்

நாளை உயர்மட்ட ஆலோசனை மேற்கொள்கிறார்

வருவதாக உணவு அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று பஞ்சாப் தில்லி அணிகள் மோதுகின்றன

சற்றமுன்னர் அவர் நாட்டுமக்களுக்கு ஆற்றிய உரையில் திருவிழாக்காலங்களிலும் பல்வேறு தேவைகளுக்காகவும் மக்கள் கூட்டமாக வெளியில் செல்வது அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கொரோனாவிலிருந்து மக்களை காக்கும் அரசின் முயற்சி வெற்றி பெற்றுள்ளது என்றும் இறப்பு சதவீதம் இந்தியாவில் தான் குறைவு என்றுள்ள போதிலும் இரண்டாவது அலை தொடராமல் இருக்க மிகுந்த எச்சரிக்கை அவசியம் என்று கூறியுள்ளார் முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளி போன்றவற்றை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

தடுப்பூசி கிடைத்தவுடன் நாட்டு மக்களுக்கு அதை முறைப்படி கிடைப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆராயப்பட்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார்

நவராத்திரி விழாவையொட்டி இன்று தர்க்னா தேவியின் நான்காவது அம்சமான குஷ்மந்தா தேவி வழிபாடு நடைபெறுகிறது இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அள்ளை குஷ்மந்தா அனைவரது வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் அதிாஷ்டத்தையும் அளிக்கட்டும் என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் சிறு குறு நடுத்தர தொழில்களில் பெறப்பட்டுள்ள முதலீடுகள் மற்றும் அதன் தற்போதைய நிலை குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனினமி தலைமையில் நாளை உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது சிறுதொழில் துறையில் ஒற்றைச் சாளர அனுமதி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து முதலனமச்சர் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்யவுள்ளார் சென்னை காவல்துறை தலைமை அலுவலகத்தில் வீர காவலர்களுக்கான நினைவு கல்வெட்டுகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தார்

இந்நிகழ்ச்சியின் போது முதலமைச்சருடன் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வமும் இணைந்து மகிழம் மரக்கன்றை நட்டனர் மாநில அமைச்சர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மாநில அமைச்சர்கள் ஜந்து போ் இன்று சென்னையில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து பேசினர் திரு ஜெயக்குமார் டாக்டர் விஜயபாஸ்கர் திரு செங்கோட்டையள் திரு கே பி அன்பழகன் திரு சி வி சண்முகம் ஆகியோர் ஆளுநருடனான இந்த சந்திப்பின்போது மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டு மசோதா வுக்கு ஒப்புதல் அளிக்குமாறு வலியுறுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜெயக்குமார் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீட்டு மசோதாவுக்கு விரைந்து ஒப்புதல் தருவதாக ஆளுநர் தெரிவித்ததாகக் கூறினார் பின்னர் ஐந்து அமைச்சர்களும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆளுநருடன் நடத்திய ஆலோசனைக் குறித்து எடுத்துரைத்தனர்

இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடப்பாண்டில் நேரடி நெல்னொள்முதல் செய்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக கூறியுள்ளார்

தேவைக்கேற்ப கூடுதவாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொள்முதல் நிலையங்களில் தேவைப்படும் சாக்குகள் சனல் போன்றவை போதிய அளவில் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் காவிரி டெல்டா மாவட்டங்களில் தற்போது மனழ பெய்து வரும் சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் நெல் கொள்முதலை தங்கு தளடயின்றி மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

மாவட்ட் செய்திகள் திருவள்ளுர் மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மைய அலுவலகத்தில் மாதிரி தொழில்நெறி வழிகாட்டு எமயத்தினை ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் திருமங்கலம் ஊராட்சியில் மக்கள் செய்தி மற்றும் விளம்பரத் துறை சார்பில் அரசு திட்டங்கள் மற்றும் கொரோனா விழிப்புணர்வு குறித்த புகைப்பட கண்காட்சி நடைபெறுகிறது திருவாரூர் மாவட்டம் ஆட்சியர் அலவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்புக் குழு காணொலிக் காட்சி கூட்டம் நடைபெற்றது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது தபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரட்படி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது